எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

ருபாயாகஅதிகரித்துள்ளதுஎன்றுதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் மன்னார்குடி கூத்தாநல்லூர் திருவாரூர் ஆகிய இடங்களில் நேற்றுதேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியஅவர் பருவகாலங்களில் விவசாயிகளுக்குடரியநீர் கிடைக்கவேண்டும் என்பதற்காக கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றுகூறினார் இதன் காரணமாக வருங்காலங்களில் தண்ணீருக்காககர்நாடகாவைநம்பவேண்டியஅவசியமில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார்

ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

அத்தியாவசியஉணவுப் பொருட்களின் விலைபலமடங்குஉயர்ந்திருப்பதாககுறிப்பிட்டதிரு

ஸ்டாலின் முக்கியமானஉணவுப் பொருட்களின் விலையைபட்டியலிட்டார் தேர்தலில் வெற்றிபெற்று திமுகஆட்சிப் பொறுப்புக்குவந்தால் மதுராந்தகம் செங்கற்பட்டுஆகிய இடங்களில் அரசுகலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் செங்கற்பட்டுஅரசுமருத்துவமனைபல்நோக்குமருத்துவமனையாகதரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் சாலைகட்டமைப்புகளைமேம்படுத்த

சிங் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மத்தியில் உள்ளபிஜேபிதலைமையிலானதேசிய ஜனநாயககூட்டணிஅரசும் தமிழகத்தில் உள்ளஅஇஅதிமுகஅரசும் பல்வேறுவிஷயங்களில் ஒருமித்தகருத்தைக் கொண்டுள்ளதுஎன்றார் அஇஅதிமுகஅரசின் சிறந்தநிர்வாகத்தால் பல்வேறுகுறைகளில் தமிழகம் முதன்மையானமாநிலமாகதிகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார்

கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தேர்தல் கட்சிகளைதேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

இதையடுத்து

இந்நிலையில் தொற்றுப் பரவலைதடுக்க பரிசோதனைமற்றும் தடுப்பூசிகுறித்தவிழிப்புணர்வைஅதிகரிக்குமாறுஅனைத்தமாவட்டநிர்வாகங்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத் துறைஅறிவுறுத்தியுள்ளது

மக்களவையில் நேற்று சுகாதாரத்துறைமானியக் கோரிக்கைகள் மீதானவிவாதத்திற்குபதிலளித்துப் பேசியஅவர்

சுகாதாரத் துறையின் அவசரதேவைக்காகமத்தியஅரசுபோதுமானநிதியைவழங்கிவருவதாகவும் அவர் கூறினார் இருவரிச் செய்திகள் இரண்டுநாள் பயணமாக குவைத் வெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர் அஹமதுநாசர் அல் முஹமத் அல் சபா புதுதில்லிவந்துள்ளார் காசநோயைகட்டுப்படுத்தும் சர்வதேசஅமைப்பின் தலைவராகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நியமிக்கப்பட்டுள்ளார்

சென்னைராயப்பேட்டையில் உள்ளவைப்பு நிதிஅலுவலகத்தில் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்துசந்திப்புகள் வணிகவளாகங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தைபொதுமக்களிடம் காவல்துறையினர் எடுத்துரைத்துவருகின்றனர் தமிழகத்தில் காவல்துறைஉயரதிகாரிகள் பேரை இடமாற்றம் செய்துதேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

ஆல் இங்கிலாந்துடுப்பன் பேட்மின்டன் சாம்பியன் போட்டியின் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமகளிர் பிரிவில் இந்தியாவின் பி

சிந்து ஆடவர் பிரிவில் எச்

பிரனாய் லசுஷ்யா சென் சமீர் வர்மா சாய் ப்ரனீத் ஆகியோர் தகுதிபெற்றுள்ளனர் உலககோப்பைதுப்பாக்கிச் சுடும் போட்டி இன்றுதில்லியில் தொடங்குகிறது